மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீட்டு பிரச்சனைகள் பற்றிய திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கருர் காந்தி கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரியை இன்று திறந்து வைத்தார்

செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்தார் பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் உரங்களுக்கு ஊட்டச்சத்து மானிய விகிதங்களை பொருளாதார அளவிற்கு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் குழு அங்கீகரித்துள்ளது

பிரகாஷ் ஜவடேகர் கூறினார் ஒழுங்குழுறை விதிகளை கடைப்பிடிப்பதில் சீட்டு நிறுவனங்களுக்கு ஏற்படும் சுமைகளை குறைத்து சீட்டு நிறுவன சந்தாதாரர்களின் நலன்களைப் பாதுகாக்கும் வகையிலான சீட்டு நிதி திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரும் தேசத்திற்கும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது

அமைச்சரவை சேர்க்கை அமைதி நோக்கங்களுக்கான விண்வெளி ஆராய்ச்சி பணிகளில் ஒத்துழைக்க இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்திற்கும் பொலிவியா நாட்டிற்கும் இடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் இஸ்ரோ சார்பில் தொழில்நுட்ப தொடர்பு மையம் அமைக்கும் உத்தேசத்திற்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது நதிநீர் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைகள் பற்றிய திருத்த மசோதா இன்று மக்களவையில் குரல் ஓட்டு மூலம் நிறைவேற்றப்பட்டது

மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீட்டு பிரச்சனைகளை தீர்க்க பல்வேறு அமர்வுகளுடன் கூடிய ஒரே தீர்ப்பாயத்தை அமைக்கவும் இத்தகைய பிரச்சனைகளை காலக்கெடு அடிப்படையில் தீர்க்கவும் இம்மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது

புற்றுநோயாளிகளுக்கு மலிவு விலையில் சிகிச்சை வசதிகள் வழங்க வேண்டியதன் அவசியம் குறித்து மாநிலங்களவையில் இன்று நடைபெற்ற குறுகிய கால விவாதங்களுக்கு பதில் அளித்த அவர் புற்றுநோய் உட்பட தொற்றுநோய் அல்லாத பல்வேறு நோய்களுக்கான பரிசோதனை வசதிகள் இம்மையங்களில் இடம்பெறும் என்றார் புற்று நோயை தடுக்கவும் புற்றுநோய் தொடர்பான ஆராய்ச்சிகளை தீவிரமாக்கவும் அரசு உறுதி பூண்டுள்ளதாக அமைச்சர் மேலும் கூறினார்

இன்று இம் மனுக்கள் மீதான விசாரனைகளின் போது நீதிபதிகள் திரு

ஏ பாப்டே திரு சுபாஷ் ரெட்டி திரு பிஆர் கவாய் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இவ்வாறு உத்தரவிட்டது பொருளாதார ரீதியில் இட ஒதுக்கீடு வழங்குவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மனுதாரர்கள் தங்களின் மனுக்களில் கூறியுள்ளனர்

உன்னாவ் உன்னாவ் பாலியல் பலாத்கார சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நேர்ந்த விபத்துக் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்திரப்பிரதேஷ் அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினர் தமக்கு எழுதிய கடிதத்தை தம் பார்வைக்கு வைக்காமல் விட்டது ஏன் என்று விளக்கம் அளிக்குமாறு உச்ச நீதிமன்ற தலைமைச் செயலாருக்கு தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் உத்தரவிட்டுள்ளார் இக் கடிதம் பற்றி பத்திரிக்கைகளில் வெளியான செய்தி மூலமாகவே தமக்கு தெரியவந்ததாகவும் நீதிபதி தெரிவித்துள்ளார்

இப் பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டுமென இன்று காங்கிரஸ் மற்றும் திமுக உறுப்பினர்கள் மக்களவையில் கோரிக்கை விடுத்தனர் இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் இவர்கள் வலியுறுத்தினர் ஆயினும் விவாதங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் காங்கிரஸ்திமுக மற்றும் தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்

பழனிசாமி காணொளி காட்சி மூலம் இன்று காலை திறந்து வைத்தார்

பிழையற்ற துல்லியமான வாக்காளர் பட்டியலைத் தயாரிப்பது தொடர்பாக மாநில தேர்தல் துறை நேற்று புதுவையில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் கூட்டம் ஒன்றையும் நடத்தி உள்ளது

பார்த்திபன் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் தவிர வாரியத்தின் உறுப்பினர் செயலர் பிளாஸ்டிக் தடையை செயல்படுத்தும் விதத்தில் பிற துறை அதிகாரிகளுடன் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மல்லாடி புதுச்சேரி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் நேற்று ஆந்திர தலைநகர் அமராவதி நகரில் அம்மாநில சுரங்கத் துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரா ரெட்டியை சந்தித்து ஏனாம் பகுதியின் கட்டுமான பணிகளுக்கு கோதாவரி படுகையில் மணல் எடுக்க அனுமதி அளிக்கக் கோரினார் ஆந்திர அமைச்சர் இதற்கு ஒப்புக் கொண்டதாக எமது நிருபர் தெரிவிக்கிறார் ஆந்திர மாநிலம் வழியாக ஏனாம் பகுதிக்கு மதுபானம் எடுத்து வரும் வாகனங்களை தடையின்றி அனுமதிக்கவும் ஆந்திர கலால் துறை அதிகாரிகளிடம் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் கேட்டுக்கொண்டுள்ளார் சாமிநாதன் முத்தலாக் தடை மசோதா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பதை புதுச்சேரி மாநில பிஜேபி தலைவர் திரு வி சுவாமிநாதன் வரவேற்றுள்ளார் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மசோதாவினால் நாடு முழுவதிலும் உள்ள முஸ்லிம் பெண்களுக்கு நிஜமான சுதந்திரம் கிடைத்திருப்பதாகவும் இதனால் பெண்களின் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டு பெண்களுக்கு உரிமை கிடைக்கும் என்றும் அறிக்கையில் ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் முத்தலாக் முறை மூலம் விவாகரத்து செய்யப்படும் பெண்கள் காலம் முழுவதும் துயரத்தில் கழிக்க வேண்டி இருந்த நிலையில் முஸ்லிம் பெண்களின் கண்ணீரை துடைப்பதற்கான பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று என்றும் திரு சாமிநாதன் கூறியுள்ளார் மக்கள் நீதி மையம் புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி புதுவை அரசு வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப வேண்டும் என மக்கள் நீதி மையத்தின் மாநில பிரிவு கோரியுள்ளது புதுவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதி மையத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

புதுச்சேரி போராட்டம் கலிதீர்த்தால் குப்பத்தில் உள்ள நரிக்குறவர் காலனி அருகே புதிதாக சாராயக்கடை அமைக்கப்படுவதை கண்டித்து நரிக்குறவர் சமூகத்தினர் இன்று மதகடிப்பட்டு சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து சுமார் அரை மணி நேரம் பாதிக்கப்பட்டது போலீசார் தலையிட்டு சாராயக்கடை அமைக்கும் பணிகளை நிறுத்த உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது

மோசமாக காயமடைந்த இளம்பெண்ணை அக்கம்பக்கத்தினர் அரசுப் பொது மருத்துவமனையில் சேர்த்தனர் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை திருநாளான இன்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் உள்ளிட்ட இடங்களிலும் காவிரி மற்றும் இதர ஆறுகளின் கரையோரப் பகுதிகளிலும் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் புனித நீராடி முன்னோருக்கு திதி கொடுத்தனர் மக்கள் கூட்டம் அதிகம் இருந்த இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப் பட்டிருந்தது

தமிழகத்தின் இதர மாவட்டங்களில் மழைக்கு சாதகமான சூழல் இல்லை என்றும் கேரளா மற்றும் கர்நாடகத்தில் தென்மேற்கு பருவமழை குறைந்து இருப்பதால் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீட்டு பிரச்சனைகள் பற்றிய திருத்த மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கருர் காந்தி கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரியை இன்று திறந்து வைத்தார்